ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார்

மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

இந்நாளையொட்டி புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவு சின்னத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மலர்வளையம் வைத்து உயிர்தியாகம் செய்த வீர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தினார் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நான்கு அணையா விளக்குகளையும் பிரதம் ஏற்றி வைத்தார் இந்த போரில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான நான்கு சுடர்கள் ராணுவத்தினரிடம் வழங்கப்பட்டன வீரர்களின் சொந்த ஊர்களின் மண் சேகரிக்கப்பட்டு தேசிய போர் நிளைவு சின்ன வளாகத்தில் அவர்களின் நினைவாக வைக்கப்படும் பொன்விழா ஆண்டையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் இலச்சினையை வெளியிட்டார் சென்னையில் உள்ள போர் நினைவுச் சின்னத்தில் முப்படைகளின் உயரதிகாரிகள் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதே அரசின் நோக்கம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கா் கூறியுள்ளாா் புதுதில்லியில் நிகழ்ச்சி நடுன்றில் பேசிய அவர் விவசாயிகளுக்கான திட்டங்களை அரசு அர்ப்பணிப்புடன் செயல்படுத்தி வருவதாகத் தெரிவித்தார் அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அரசு விரும்புவதாகவும் அமைச்சர் கூறினார் விவசாய துறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமானது என்றும் எதிர்க்கட்சிகளும் பல ஆண்டுகளாக இதனை செயல்படுத்த விரும்பியதாகவும் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்தார் விவசாயிகளின் பிரச்சினைகளை முடிவுக்குக் கொண்டுவர அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சா் திரு நரேந்திரசிங் தோமா் தெரிவித்துள்ளாா் புதுதில்லியில் நேற்று உத்திரபிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளை சந்தித்த அவர் மத்திய அரசு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையய தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று உறுதியளித்தாா் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதற்காகவே மத்திய அரசு இந்த மூன்று சுட்டங்களையும் அறிமுகப்படுத்தியதாகவும் இந்த சுட்டங்களை திரும்பப் பெறப் போவதில்லை என்றும் அவர் கூறினார் அமைச்சருடன் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய சங்க பிரிதிகள் சிவர் இந்த சுட்டங்களின் சில அம்சங்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகத் தெரிவித்தனா் நான்கு நாட்கள் அரசுமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள இங்கிவாந்து வெளியுறவுத்துறை அமைச்ச் திரு டோம்னிக் ராப் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் சந்திதது பேசினார் இந்த சந்திப்பின்போது பாதுகாப்பு தொடர்பாகவும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மாநாட்டில் பேசிய அவர் இந்த விழாவில் ஆன்லைன் மூவமாகவும் கலந்து கொள்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகத் தெரிவித்தாா் தொடக்க விழாவும் நிறைவு விழாவும் நேரடி நிகழ்ச்சியாக நடைபெறும் என்று அவர் கூறினார் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசிய பிரஸார் பாரதியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு கசிகேகள் வேம்பட்டி ஒலிபரப்புத்துறையில் தனியார் துறையின் ஒத்துழைப்பு தேவைப்படுவதாகக் கூறினார் புதிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஒலிபரப்பு நிகழ்ச்சிகளை மேற்கொள்வதற்கு அவசியம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நுகாவோரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நிகழ்ச்சிகள் அமைய வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித்காரே ஆன்லைளில் இந்திய விளையாட்டுக்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறினார் இந்தியாவின் மென்பொருள் வலிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டும் நேரம் வந்து விட்டதாகவும் அவர் தெரிவித்தார் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் இரண்டு நாள் பயனமாக இன்று ஒமன் சென்றடைந்தர் இந்த பயணத்தின்போது அவர் ஒமன் நாட்டு வெளியுறவு மற்றும் தொழிலாளர் நலத்துறை உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார் ஒமனில் வாழும் இந்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் திரு முரளிதரன் முக்கிய பேச்சு நடத்தவுள்ளார்

இந்த கூட்டங்களுக்கு மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட ஆட்சியர்களிடமும் சென்னை மாநகராட்சியில் காவல்துறை ஆணையாடமும் உரிய முன் அனுமதி பெறுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வெளியே செல்லும்போதும் பொது இடங்களிலும் கண்டிப்பாக முக கவசம் அணிய வேண்டுமென்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பொதுமக்கள் நலன் கருதி அரசு எடுத்து வரும் கோவிட் தடுப்பு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

முன்னதாக முடிவுற்ற பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் விவசாயிகள் சிறு குறு தொழில் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றம் மகளிர் குழுவினருடனும் முதலமைச்சா் கலந்துரையாடவுள்ளாா்

பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு பன்வாரிவால் புரோஹித் மற்றும் மாநில அமைச்சா்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனா் குடியகத் துணைத்தலைவரின் வருகையைபொட்டி கோவையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன தமிழகத்தில் பள்ளி அரையாண்டுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையள் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தனியார் பள்ளிகள் விரும்பினால் ஆன்லைன் மூலம் தேர்வுகளை நடத்திக்கொள்ளலாம் என்றும் கூறினார்

ஒய்வுபெற்ற ராணுவ மேஜர் நாராயணன் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி இன்று இரவு ஒன்பது மணி முதல் ஒன்பதே கால் வரை சென்னை ஏ முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும்

எண்ணெய் டாங்கரும் பேருந்தும் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினா் தெரிவித்துள்ளனர் பீகார் மாநில மக்களுக்கு இலவசமாக கோவிட் தடுப்பூசி போடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது அம்மாநிலத்தில் அடுத்த ஐந்தாண்டுகளில் இருபது லட்சம் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிக்கவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை தொடங்குகிறது அடிவைடில் நடைபெறவுள்ள இப்போட்டி பகல் இரவு ஆட்டமாக நடைபெறும் இரு நாடுகளுக்கும் இடையே நான்கு டெஸ்ட் போட்டிகள் நடைபெறவுள்ளன ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மோகன் பாகான் அணி எஃப் சி கோவா அணியை எதிர்கொள்கிறது